நி நாட்டில் அடுத்த ஐந்தாண்டுகளுக்குள் சாலை விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகளை ஐம்பது சதவீதம் அளவிற்கு குறைக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார்

உலக நீடித்த வளர்ச்சி மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை மணி ஆறு முப்பதுக்கு காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைக்கிறார் பொதுவான திட்டத்தை மறு சீரமைத்தல் மற்றும் அனைத்து தரப்பினருக்கும் பாதுகாப்பான கற்றுச்சூழல் என்ற தலைப்பில் இந்த மாநாடு நடைபெறவுள்ளது இம்மாநாட்டில் மத்திய கற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் கயானா அதிபர் திரு முகமது இரஃபான் அலி பப்புவா நியூகினியா பிரதமர் திரு ஜேம்ஸ் மராப்பே மாலத்தீவு நாடாளுமன்ற தலைவர் திரு முகமது நஸீத் ஜநா துணைப்பொதுச்செயலாளர் திருமதி ஆமினா முகமத் ஆகியோர் பங்கேற்கின்றனர் மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் எரிசக்தி மற்றும் தொழில்துறை காற்று மாசு உள்ளிட்ட தலைப்புகளில் விவாதங்கள் நடைபெறவுள்ளன அரசு பிரதிநிதிகள் தொழிலதிபர்கள் கல்வியாளர்கள் பருவநிலை நிபுணர்கள் உள்ளிட்டோரும் இம் மாநாட்டில் பங்கேற்கவுள்ளனர் நாட்டில் சில்லரை உணவு பணவீக்க விகிதம் குறைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது

குடியரசு தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது மக்களவையில் நேற்று பேசிய அவர் விவசாயிகளின் விளைப்பொருட்கள் மற்றம் உணவு தானியங்களுக்கான குறைந்தபட்ச ஆதாரவிலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறினார்

விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று அவர் கூறினார் பிஜேபி உறுப்பினர் திருமதி ரீட்டா பகுகுணா ஜோஷி பேசிய போது புதிய வேளாண் சுட்டங்கள் விவசாயிகளுக்கு பயனளிக்கும் என்று கூறினார் அப்போது பேசிய திரிணமுல் காங்கிரஸ் உறுப்பினர் திரு சௌகதா ராய் விவசாயிகள் விரும்பாத புதிய வேளாண் சடடங்களை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தினார்

நாட்டில் அடுத்த இந்தாண்டுகளுக்குள் சாலை விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகளை இம்பது கதவீதம் அளவிற்கு குறைப்பதற்கான நடவடிக்கைகளை அளைத்து தரப்பினரும் மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார் சர்வதேச சாலை கூட்டமைப்பு ஏற்பாடு செய்திருந்த இணையவழி கூட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர் இந்தியாவில் சாலை விபத்துகளை தவிர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார்

நாட்டில் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தற்போது சாலை பாதுகாப்பு மாதம் கடைப்பிடிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது தமிழக சட்டப் பேரவைத் தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு குனில் அரோரோ தலைமையிலான குழு இன்றும் நாளையும் சென்னையில் ஆய்வு செய்கிறது இந்தக் குழுவில் தேர்தல் ஆணையர்கள் திரு சுஷில் சந்திரா திரு ராஜீவ் குமார் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் இடம்பெற்றுள்ளனர் சென்னையில் இன்று தமிழக அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் இந்தக் குழுவினர் ஆலோசனை மேற்கொள்கின்றனர்

தமிழகத் தலைமை தேர்தல் அதிகாரி மற்றும் தேர்தல் அலுவலர்களுடன் ஆலோசனை நடத்த உள்ளனர் இக்குழவினா் நாளை தமிழக தலைமைச் செயலாளர் உள்ளிட்டோருடன் தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து விவாதிக்கவுள்ளனர் அதன் பிறகு செய்தியாளர்களைச் சந்திக்கும் இக்குழுவினர் நாளை மாலை புதுச்சேரி செல்லவுள்ளனர்

ஐ நா பாதுகாப்பு கவுன்சில் தொடர்பாக இந்தியா சீளா இடையே இருதரப்பு ஆலோசனைகள் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்றது ஐ நா பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தரமில்லா உறுப்பினராக உள்ள இந்தியாவின் முன்னுரிமை குறித்து சீன அதிகாரிகளிடம் இந்திய அதிகாரிகள் எடுத்துரைத்தனர்

பட்ஜெட்டில் ரயில்வே துறைக்காள நிதி ஒதுக்கீடு அதிகரிக்கப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது என்று கன்னியாகுமரி மாவட்ட ரயில் பயணிகள் சங்க செயலாளர் திரு எட்வா்ட் ஜெனி கூறியுள்ளார் கன்னியாகுமரி திருவனந்தபுரம் இடையிலான இரட்டை ரயில் பாதை பணிகளுக்கும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் தெரிவித்தார்

அதன்படி நீச்சல் குளங்கள் விளையாட்டு மைதானங்கள் திரையரங்குகள் வர்த்தக கண்காட்சி ஆகியவற்றை திறப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மியான்மரில் ரானுவ ஆட்சிக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்டவர்களில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் போராட்டக்காரர்கள் மீது காவல்துறையினர் நடத்திய தாக்குதலில் ஏராளமானோர் காயமடைந்துள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன பல இடங்களில் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மேலும் பொது இடங்களில் ஐந்து பேருக்கு மேல் கூடுவதற்கு ராணுவ ஆட்சியாளர்கள் தடைவிதித்துள்ளனர்

மக்களின் விருப்பங்களுக்கு மதிப்பளித்து கருத்து வேறபாடுகளுக்கு அமைதிப் பேச்சுக்கள் மூலம் தீர்வு காண வேண்டும் என்று ஐ நா பொதுச்செயவாளர் கூறியுள்ளதை அவர் கட்டிக்காட்டியுள்ளார்

நேற்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்திய வீரர் சுமித் நாகல் தோல்வியடைந்தார் ஜோக்கோவிக் வாவ்ரிங்கா டொமினிக் தீம் ஆகியோர் இன்று நடைபெறவுள்ள இரண்டாம் கற்றில் பங்கேற்கின்றனர் மகளிர் பிரிவு இரண்டாம் சுற்றில் செரினா வில்லியம்ஸ் வீனஸ் வில்லியம்ஸ் ஷிமோனா ஹாலப் பெட்ரோ குவிட்டோவா முகுருசா ஆகியோர் இன்று பங்கேற்கின்றனர் ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் சென்னை அணி இன்று ஐம்ஷெட்பூர் அணியை எதிர்கொள்கிறது